கிகாலி யில் ருவாண்டா அதிபர் திருபால் ககாமே யை பிரதிநிதகள் நிலையில் சந்தித்துப் பேசும் அவர் ருவாண்டா வில் உள்ள இந்தியர்களிடையிலும் உரையாற்ற இருக்கிறார் இகாலி இனப்படுகொலை நினைவகத்தில் அஞ்சலி செலுத்துவதுடன் ருவாண்டா அரசின் இரிங்கா சமூகப் பாதுகாப்புத் திட்டம் தொடர்பான விழா ஒன்றிலும் அவர் பங்கேற்கிறார் இந்தியப் பிரதமர் ஒருவர் ருவாண்டா செல்வது இதுவே முதல் முறையாகும்

உகாண்டா நாடாளுமன்றத்தில் இந்தியப் பிரதமர் ஒருவர் உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும்

அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சி சுகாதாரம் மற்றும் அமைதி காக்கும் பணிகள் குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது மாநாட்டில் கலந்துகொள்ளும் இதர பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் திருதரேந்திர மோடி சந்திக்க இருக்கிறார்

நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் எண்ணற்ற இந்தியர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியவரான லோகமான்ய திலகர் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்தவர் என்றும் இந்தியா வின் பாரம்பரிய மேன்மை பற்றிய மக்களின் புரிதலை ஆழப்படுத்தியவர் என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர் சந்திரசேகர ஆசாத் தின் பிறந்தநாளை ஒட்டி அன்னாருக்கும் பிரதமர் புகழாரம் தட்டியுள்ளார் இந்தியத் தாயின் திரமிகு புதல்வரான சந்திரசேகர ஆசாத் சக இந்தியர்களின் விடுதலைக்காக தம் இன்னுயிரை ஈந்தவர் என்று அவர் தமது செய்தியில் கூறியுள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திருபீயுஷ் கோயல் கடன் திர்ப்புத் திறமின்மை சட்டத் திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இந்த மசோதாவில் கடன் வதூல் மற்றும் கடன் திர்ப்புத் தறமின்மை தொடர்பான நிர்வாகக் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் பல்வேற மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன

நடப்பாட்சியில் அந்நிலை மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறிஞர் கடன் திர்ப்பு திறமின்மை திருத்த சட்ட மசோதா குறிப்பிட்ட ஒரு துறையினருக்கு மட்டுமே உதவும் வகையில் அமைந்திருப்பதாக எதிர் கட்சிகள் வெளியிட்ட குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் அவர் வலியுறுத்தினுர் அரசியல்சாசன வழக்குகளில் நீதிமன்ற விசாரணைகளை நேரடியாக ஒளிபரப்பவும் வீடியோ பதிவு செய்யவும் சோதனை அடிப்படையில் ஏற்பாடு செய்யலாம் என மத்திய அரக இன்று உச்ச நீதிமன்றத்தில் கூறியுள்ளது ஒரிரு மாதங்களுக்கு சோதனை அடிப்படையில் இதை அமல்படுத்தினுல் தொழில்நுட்ப சிக்கல்களை சரிசெய்த பின்னர் இந்த ஏற்பாட்டை நிரந்தரமாக்க ஏதுவாகும் என்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு

கே வேணுகோபால் இன்று தலைமை நீதிபதி திருதிபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச சிடம் கூறிஞர் இதுதொடர்பாக பொதுநலன் மனு தாக்கல் செய்துள்ள மூத்த வழக்கறிஞர் திருமதிஇந்திரா ஜெய்திங் தமது ஆலோசனைகளை தலைமை வழக்கறிஞரிடம் தெரிவிக்கலாம் என்றும் தலைமை வழக்கறிஞர் எல்லா ஆலேசானைகளையும் சேகரித்து தாக்கல் செய்த பின்னர் நீதிமன்றம் அதை அங்கிகரிக்கும் என் நீதிபதிகள் கூறினர்

புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று மாநில அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் துணைத்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுடில்லி யில் மத்திய உள்துறை அமைச்சர் இருராக்நாத் சிங் கை அவரது இல்லத்தில் சந்தித்து புதுவைக்கு முழு மாநில அந்தஸ்து கோரி மனு கொடுத்தார் மத்திய உள்துறை அமைச்சக இணைச்செயலர் திருகோவிந்த் மோகன் இந்த சந்திப்பின்போது உடன் இருந்தார் ஆயினும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த புதுவை அரசின் பிரதிநிதிக் குழுவில் ஏஞம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில சுற்றுலாத் துறை அமைச்சருமான திருமல்லாடி இருஷ்ணாராவ் மாஹே தொகுதி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினரர் இருராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்கவில்லை என்றும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் ஏனும் மாஹே பகுதிகள் முறையே ஆந்திரம் மற்றும் கேரள மாநிலத்துடன் இணைக்கப்படலாம் என்ற அச்சமே இதற்குக் காரணம் என்றும் அறியப்படுகிறது இக்குழுவில் பங்கேற்க என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் சட்டமன்றத்தில் உறுதி அளித்திருந்த போதிலும் இறுதியில் பங்கேற்கவில்லை

அணை நிரம்பியதை ஒட்டி பொதுப்பணித் துறை சார்பில் அணையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன

இதைத் தொடர்ந்து காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாயம் குறித்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

நீர்வரத்தைத் தொடர்ந்து கண்காணித்து அதற்கு ஏற்ப நீர் வெளியேற்றத்தின் அளவை மாற்ற பொதுப்பணித் துறை சார்பில் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மேட்டுர் அணை நிரம்பியதை ஒட்டி தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிச்சாமி இன்று சென்னை தலைமை செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் மறுஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினர் வெள்ளப் பாதுகாப்பு நடடிவக்கைகள் குறித்தும் டெல்டா மாவட்டங்களில் சாகுபடிப் பணிகளுக்கான தயார்நிலை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ரெட்டியூரில் காவிரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ச பேரின் குடும்பத்திற்கு

ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் காவிரியில் அடித்துச் செல்லப்பட்டது குறித்து இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் திமுக செயல்தலைவர் திருழுகஸ்டாலின் தலைமையிலான அக்கட்சியின் பிரதிநிதிக் குழு ஒன்று இன்று சென்னை ராஜபவ னில் தமிழக ஆளுனர் திருபன்வாரிலால் புரோகித் தைச் முதலமைச்சர் திரு எடப்பாடியழனிச்சாமி மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை சிபிஐ மூலம் விசாரிக்கக் கோரி மனு கொடுத்தது

அண்மையில் வருமானவரித் துறையினர் தமிழகத்தில் மேற்கொண்ட அதிரடி சோதனைகளே இதற்குச் சான்றாகும் என்றும் மனுவில் தெரிவிக்கப் பட்டுன்ளது இதுபோல தமிழக அமைச்சர்களும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதால் சிபிஐ விசாரணை அவசியம் என திழுக வலியுறுத்தியுள்ளது

நடடிக்கை எடுக்கப்படும் என தாங்கள் நம்புவதாகவும் எதுவும் நடக்காவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் அவர் கூறினுர்

எம்சத்தியநாராயணன் இன்று தமது விசாரணைகளைத் தொடக்கியுள்ளார் இன்றைய விசாரணையின் போது இருதரப்பு வழக்கறிஞர்களும் தங்களின் வாதங்களை நீதிபதியிடம் எடுத்துக்கூறினர்

ஆயினும் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி தகுதிநீக்க எம்எல்ஏ க்கள் மனு தாக்கல் செய்தபோது

சத்தியநாராயணன் நியயிக்கப்படுவதாக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது

ஜவுளி தொழிற்புங்கா அமைக்க வேண்டும் என்றும் அரசுத் திட்டத்திற்குத் தேவையான வேட்டி சேலைகள் மற்றும் சிருடைகளை ஏஎப்டி பஞ்சாலையிடம் இருந்து வாங்கவேண்டும் என்றும் வலியுறுத்தி மேலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப் பட்டன புதுவையில் ரெட்டியார்பாளையம் ஆசிரியர் காலனியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு திருடர்கள் புகுந்து

வீட்டின் டரிமையாளரான ஒய்வுபெற்ற ஆசிரியர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த போது இந்த கொள்ளை சம்பவரம் நடந்துள்ளது

இவ்விரு சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவுசெய்து விசாரித்து வருகின்றனர்

புதுவை முதலமைச்சர் திருவி நாராயணசாமி இன்று மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுடில்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புதுவைக்கு முழு மாநில அந்தஸ்து கோரிஞர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது